வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

இதற்காக இன்று ஒடிசா புறப்பட்டு சென்றுள்ளார் தேர்தல் பரப்புரை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இதுவரை மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் அம் மாநில மக்களின் கனவுகளை தகர்த்துவிட்டதாக தெரிவித்தார் மேற்கு வங்கத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி யினர் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் மேற்கு வங்கத்தில் பிஜேபி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

தமிழகத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதிமுக அரசு மீது திமுக பொய்யான குற்றசாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மேலும் ஆசிய கண்டத்திலேயே மிகப் பெரிய கால்நடை பூங்கா கள்ளக்குறிச்சிக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு சங்க விவசாய கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி போன்றவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார்

நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார்

மேலும் மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரியும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் வரும் திங்கட்கிழமை அன்று புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக கூறினார் திரு நிதின்கட்கரி தொண்டர்களிடையே உரையாற்ற உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பிஜேபி யின் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் திரு செல்வம் தெரிவித்தார் கொரோனா விழிப்புணர்வு கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் முக கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்ட வழிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இந்நோய் தொற்றுக்காக தற்போது செலுத்தப்பட்டு வரும் இரண்டு தடுப்பூசிகளும் பாதுகாப்பானவை என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி தடுப்பு மருந்து செலுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கிடையே டெல்லியில் பனி நாட்களின் போது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என டெல்லி அரசு தெரிவித்துள்ளது

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் பார்வையற்றோர் எழுத்து முறையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள வாக்குச்சீட்டில் உள்ளபடி வேட்பாளரின் வரிசை எண் அவரின் பெயர் போன்றவை மாதிரி வாக்குச்சீட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பார்வையற்றோர் எழுத்து முறையில் அச்சடிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்த விரும்புவோர் சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடி அதிகாரியிடமிருந்து இந்த மாதிரி வாக்குச்சீட்டை பெற்று விவரங்களை தெரிந்து கொண்டு பிறகு வாக்களிக்கும் அறைக்கு சென்று வாக்களிக்கலாம் என்றும் திரு சுர்பிர் சிங் தெரிவித்துள்ளார்

உயிரிழப்பு ஏதும் இல்லை

மீண்டும் தலைப்புச்செய்திகள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வதற்காக இன்று ஒடிசா மாநிலம் சென்றுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது